தமிழகத்தில் அங்கன்வாடி மையங்களில் வரும் ஜனவரி முதல் மழலையா பள்ளிகள் தொடங்கப்படும் என்று மாநில பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு

மமமமம முதலமைச்சர் நாட்டின் மருத்துவ தலைநகராக தமிழகம் திகழ்கிறது என்று முதலமைச்சர் திரு

உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சையில் சிறப்பாக செயல்படும் தமிழகம் இதற்கான மத்திய அரசின் விருதை தொடா்ந்து நான்கு ஆண்டுகளாக பெற்று வருவதாகவும் அவர் பெருமிதம் தெரிவித்தார்

கரூரில் புதிய அரசு மருத்துவக்கல்லூரியும் விருதுநகரில் புதிய பல் மருத்துவ கல்லூரியும் தொடங்கப்படும்

இந்நிகழ்ச்சியில் குடியரசு துணைத்தலைவர் திரு வெங்கய்ய நாயுடு மாநில அமைச்சர்கள் உள்ளிட்டோர் கலந்துகொண்டனர்

செங்கோட்டையன் தமிழகத்தில் வரும் ஜனவரியிலிருந்து நடுநிலை பள்ளிகளில் செயல்படும் அங்கன்வாடி மையங்களில் மழலையர் பள்ளிகள் தொடங்கப்படும் என்று மாநில பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு

ஈரோடு மாவட்டம் கோபிசெட்டி பாளையத்தில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் மாணாக்கரின் நலன் கருதி பள்ளிக்கல்வித்துறையில் புதிய மாற்றங்கள் கொண்டுவரப்படுவதாக குறிப்பிட்டார் கஜா புயலால் பாதிக்கப்பட்ட மாவட்ட பள்ளிகளில் இதுவரை பாடங்கள் முடிக்கப்படாமல் உள்ள நிலையில் அரையாண்டு தேர்வை தள்ளி வைக்க வேண்டும் என்ற கோரிக்கை குறித்து அரசு பரிசீலித்து வருவதாக கூறினார் பொதுத்தேர்வில் பங்கேற்பதற்காக ஒரு கல்வி மாவட்டத்திலிருந்து மற்றொரு கல்வி மாவட்டத்திந்கு எழுத செல்லும் மாணவர்கள் கவலைப்பட தேவையில்லை என்றும் மாவட்டங்கள் வேறாக இருப்பினும் மதிப்பெண்கள் வழங்குவதில் குறைபாடு இருக்காது என்று குறிப்பிட்டார் ஜாக்டோ ஜியோ அமைப்பினரின் போராட்டத்தினால் மாணவர்களின் கல்வி பாதிக்காத வகையில் முதலமைச்சருடன் பேசி உரிய நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்றார் தரமற்ற மிதிவண்டிகள் குறித்து புகார் தெரிவிக்கப்பட்டால் உடனடி நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்றும் அவர் கூறினார்

ராஜா கஜா புயல் பாதிப்பு பகுதிகளில் தமிழக அரசு நிவாரணப்பணிகளை அரசியல் காரணங்களுக்காக விமர்சிப்பது கண்டனத்திற்குரியது என்று பிஜேபி தேசிய செயலர் திரு

ராஜா தெரிவித்திருக்கிறார் நாமக்கல்லில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் மின்விநியோகத்தை சீரமைக்கும் பணியில் ஈடுபட்டுள்ள மின்வாரிய ஊழியர்களின் அர்ப்பணிப்பு மிக்க பணிகள் பாராட்டிற்குரியவை என்றார் அரசின் கவனம் நிவாரணப்பணிகளில் இருக்கும்போது ஜாக்டோ ஜியோ போராட்டத்தை அறிவித்திருப்பது முறையற்றது என்றார்

கடற்படை தினம் நாளை கொண்டாடப்படுவதையொட்டி சென்னையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் தற்போது இந்திய பெருங்கடல் பகுதியில் உலக நாடுகளின் நீாமூழ்கி கப்பல்களின் நடமாட்டம் அதிகரித்துள்ளதாக குறிப்பிட்டார்

கஜா புயலுக்கு முன்னதாகவே இந்திய கடற்படை ஆழ்கடலில் இருந்த இந்திய மீனவர்களுக்கு உரிய எச்சரிக்கை செய்து அவர்கள் பத்திரமாக கரை திரும்ப ஆவன செய்ததாகவும் அவர் எடுத்துரைத்தார்

சென்னையை மையமாக கொண்ட கடற்படை பிராந்தியத்திற்கு கூடுதல் ஹெலிகாப்டர்கள் ரோந்து கப்பல்கள் மற்றும் பிற வசதிகள் விரைவில் ஏற்படுத்தப்படும் என்றார்

இதன்படி தனுஷ்கோடி அரிச்சல்முனையில் இன்றுமாலை நாலேகால் மணிமுதல் நாலேமுக்கால் மணிவரையிலும் ராமேஸ்வரம் அக்னிதீர்த்த கடற்கரையில் மாலை நாலேமுக்கால் மணிமுதல் ஐந்தரை மணிவரை விமானப்படையினரின் சாகச நிகழ்ச்சிகள் நடைபெறவுள்ளன

பிரபாகர் காவிரி தொழில்நுட்ப பிரிவு தலைவர் திரு

மேலும் மேகதாதுவின் குறுக்கே கர்நாடகம் அணை கட்டுவதற்கான சாத்தியக்கூறு அறிக்கைக்கு மத்தியஅரசு ஒப்புதல் அளித்ததற்கு தமிழகம் தனது எதிர்ப்பையும் இந்த கூட்டத்தில் தெரிவிக்க உள்ளது

மாற்றுத்திறனாளிகளுக்கு உள்ளடக்கிய சமமான வளர்ச்சி என்பதே இந்த ஆண்டின் கருப்பொருளாகும்

இன்னசண்ட் திவ்யா இன்று வழங்கினாா்

மதுரை அருள்மிகு மீனாட்சியம்மன் திருக்கோவிலில் எட்டு சங்காபிஷேகம் சிறப்பாக நடைபெற்றது